நரேந்திர மோடி கூறியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று சென்னையில் நடைபெற்ற அரசு விழாவில் தேர்வாய்கண்டிகை நீர்த் தேக்கத்தைத் திறந்துவைத்து வேறுபல திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார் நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைவோர் விகிதம்

நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று காந்திநகர் பண்டிட் தீன்தயாள் பெட்ரோலியம் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அவர் கொரோனா பெருந்தொற்றினால் உலக அளவிலான எரிசக்தித் துறையில் உருவாகி வரும் மாற்றங்கள் இந்தியாவின் எரிசக்தித் துறையில் தொழில் முனைவு மற்றும் வேலை வாய்ப்புகளை அதிக அளவில் ஏற்படுத்தும் என்றார் இந்தியாவைப் பற்றிய உலகின் எதிர்பார்ப்புகளும் இதைப் பூர்த்தி செய்வதற்கான இந்தியாவின் நம்பிக்கைகளும் இளைஞர்களை சார்ந்திருப்பதால் புதிய வாய்ப்புக்களை இளைஞர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் பண்டிட் தீன்தயாள் பெட்ரோலியம் பல்கலைக்கழகம் பெட்ரோலிய துறைக்கு அப்பாற்பட்டு இதர எரிசக்தித் துறைகளுக்கும் தனது செயல்பாடுகளை நீட்டித்துக் கொள்ள வேண்டுமென்றும் தேவைப்பட்டால் இதற்கான சட்டங்களை மாற்றிக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார்

நரேந்திர மோடி பங்கேற்கிறார்

கொரோனா பெருந்தொற்று தாக்கத்தில் இருந்து விடுபட்டு வேலைவாய்ப்புகளை முழுமையாக மீண்டும் உருவாக்குவதற்கான வழிவகைகளை ஆராய மாநாட்டின் விவாதங்களில் முக்கியத்துவம் அளிக்கப்படும்

பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் பருவநிலை மாற்றத்தைக் கட்டுப்படுத்துவதில் சொன்னபடி செயல்படும் நாடு இந்தியா என்று ட்விட்டரில் அவர் கூறியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று சென்னையில் நடைபெற்ற அரசு விழாவில் திருவள்ளூர் மாவட்டம் தேர்வாய்கண்டிகை நீர்த் தேக்கத்தைத் திறந்துவைத்தார்

உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று மாலை சென்னையில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு பிரிவைச் சேர்ந்த முக்கியத் தலைவர்களுடன் கூட்டம் ஒன்றையும் நடத்துகிறார்

மத்திய உள்துறை அமைச்சரின் வருகையை ஒட்டி சென்னையில் போலீசார் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர்

அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் புதிதாகக் கண்டறியப்படும் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதைக் கருத்தில் கொண்டு இந்தியாவில் கொரோனா பரவலைக் கட்டுப்படுத்த அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப் படுவதாக சுகாதார அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது

கொரோனா பரவலைப் பொறுத்த வரை டெல்லி மற்றும் இதர மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் புதுச்சேரி பாதுகாப்பாகவே உள்ள போதிலும் முகக் கவசம் உள்ளிட்ட விதிமுறைகளை மக்கள் தொடர்ந்து கடைப் பிடித்தால்தான் பாதுகாப்பான நிலையை பராமரிக்க முடியும் என துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார்

புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று கேரள மாநிலம் கண்ணூரில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச்செயலர் திரு

சி

சமூகநலத் துறை அமைச்சர் திரு கந்தசாமி மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு

வி சுப்ரமணியன் முன்னாள் அமைச்சர் திரு வல்சராஜ் ஆகியோரும் உடன் இருந்தனர்

சாமிநாதன் தெரிவித்துள்ளார் உத்தேசத்தை அங்கீகரிக்க வேண்டுகோள் விடுத்து மாநில பிஜேபி ஏற்கனவே துணைநிலை ஆளுனருக்கு கடிதம் எழுதி இருப்பதையும் அறிக்கை ஒன்றில் அவர் சுட்டிக் காட்டியுள்ளார் புதுச்சேரி கடலூர் சாலையில் சிபிஜ தொண்டர்கள் இன்று முதலியார்பேட்டையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப் பட்டதைத் தொடர்ந்து அவர்களை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர் உடனடியாக சரிசெய்யக் கோரி இப்போராட்டம் நடைபெற்றது தமிழக போலீசாரால் திமுக இளைஞர் அணித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதைக் கண்டித்து புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர்கள் திரு

சிவக்குமார் திரு

சிவா திரு நாஜிம் ஆகியோர் காரைக்காலில் சாலை மறியலில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்டனர் புதுச்சேரியில் திமுக செய்திக்குறிப்பு ஒன்றில் இவ்வாறு தெரிவிக்கப் பட்டுள்ளது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா பெருந்தொற்றினால் உருவாகி வரும் மாற்றங்கள் இந்தியாவின் எரிசக்தித் துறையில் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று சென்னையில் நடைபெற்ற அரசு விழாவில் தேர்வாய்கண்டிகை நீர்த் தேக்கத்தைத் திறந்துவைத்து வேறுபல திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார்